செலவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

இன்று இந்தியாவின் பி

சிந்து சீனாவின் சென் ஒய் ஐ எதிர்கொள்கிறார்

இதற்கென சிறப்பு முயற்சியாக அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து நீர்வள பாதுகாப்பு இயக்கம் தீவிர பிரச்சார இயக்கமாக ஒரு மாத காலத்திற்கு மேற்கொள்ளப்படும் என்றார்

காவிரி ஆற்றை மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதேபோல் பவானி வைகை அமராவதி தாமிரபரணி ஆறுகள் மாசுபடுவதும் தடுக்கப்படும் என்றார்

நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவதோடு மாநிலத்தின் நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தங்களை இதில் கேட்டுக்கொண்டார்

செய்தி விளம்பரத் துறையின் கீழ் பழம்பெரும் திரைப்பட நடிகர் எம்

இனி ஆண்டுதோறும் நவம்பர் முதல் நாள் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் வாரணாசி கௌஹாட்டி பஞ்சாப் பல்கலைகழகங்களில் இயங்கி வரும் தென்னிந்திய மொழிகள் துறைகளில் தலா ஒரு தமிழ் உதவி பேராசிரியர் பணியிடம் தோற்றுவிக்கப்படும் அசாமி சிந்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஈப்ரு மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் தமிழறிஞர் ராபர்ட் கால்டுவெல் பெயரில் தமிழ் ஆய்வு இருக்கை தமிழ் பல்கலைகழகத்தில் நிறுவப்படும் என்றார்

சட்டப்பேரவையில் பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை தொடங்கி வைத்துப் பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் மேகதாது அணை விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த அனுமதியை கா்நாடக மாநிலத்திற்கு மத்திய குற்றுச்சூழல் துறை அனுமதித்திருப்பதை சுட்டிக்காட்டினார்

சட்டப்பேரவையில் இன்று அணைப்பாதுகாப்பு சட்ட மசோதா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு

க

சட்டப்பேரவை நிதி தமிழகத்தின் கடன் வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஆகியவை கட்டுக்கடங்காமல் உள்ளதாக திரு

க

இதுவரை பீகார் ஆளுநராக இருந்த லால்ஜி டான்டன் மத்தியப்பிரதேச ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்

ரமேஷ் பைஸ் மேற்குவங்கத்திற்கு ஜெகதீப் தங்கட் நாகலாந்திற்கு ஆர்

வானிலை வாய்ஸ் நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

பேட்மிட்டன் இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிட்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி

சிந்து சீனாவின் சென் ஒய் ஐ எதிர்கொள்கிறார்